நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ளார்

நரேந்திரமோடி இன்று திறந்து வைத்தார் அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே போகிபீல் என்ற இடத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தின் மீது சென்ற முதலாவது பயணிகள் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி கொடி அசைத்து அனுப்பி வைத்தார்

மீட்டர் நீளமுடையது

முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்த நாள் இன்று நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது

இந்த தினத்தை முன்னிட்டு புதுடெல்லியில் அமரர் வாஜ்பாயின் சமாதியை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் அஞ்சலி செலுத்தினர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மக்களவை தலைவர் கிருமதி சுமித்ரா மஹாஜன் பிஜேபி தலைவர் மூத்த திரு

அத்வானி கட்சியின் தேசிய தலைவர் திரு அமீத் ஷா மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் முன்னாள் பிரதமருக்கு அஞ்சலி செலுத்தினர் உத்தரபிரதேசம் லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாஜ்பாய் பிரதமர் ஆன பிறகும் கூட கட்சித் தொண்டர்களிடம் நெருக்கமாக இருந்தார் என்றார் மத்திய தகவல் ஒலிப்பரப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் ரத்தோரும் வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தினார் தகவல் தொழில்நுட்பச் சட்டத்தில் கொண்டு வரப்படவுள்ள திருத்தங்கள் குறித்து மத்திய அரசு பொதுமக்களிடம் கருத்துகளை கேட்டுள்ளது வாட்ஸ்ஆப் பேஸ்புக் டுவிட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இடம்பெறும் சட்டத்திற்கு புறம்பான தகவல்களை இடம்பெற செய்பவர்களை கண்டறிவது இந்த நிறுவனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட உள்ளது

நடப்பாண்டில் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவங்கள் பல வாட்ஸ்ஆப் போன்ற சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட பொய் செய்திகளால் தான் நடைபெற்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சுனாமி குறித்து முன்னரே அறிவிப்பு வெளியிடுவதில் உலக அளவில் இந்தியா முதலிடத்தை வகிக்கிறது என மத்திய புவி அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் கொல்கொத்தாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இயற்கை பேரிடர் குறித்து முன்னறிவிப்பு வெளியிட இந்தியா பல நாடுகளுக்கு உதவி வருவதாக தெரிவித்தார்

வரும் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வரும் இந்த திட்டத்தின் மூலம் மின் இழப்புகளை தடுக்க முடியும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் பிரிபெய்டு கருவிகள் மூலம் கட்டணம் செலுத்தப்படும் என்பதால் தற்போதைய முறையில் உள்ள சிரமங்கள் பெருமளவு குறையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு பணிகளுக்காக நடத்தப்படும் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான வயது வரம்பை மாற்றும் எண்ணம் எதுவும் இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது வயது தகுதி குறித்து ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என பிரதமர் அலுவலகத்தில் உள்ள மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜித்யேந்திர சிங் இதை தெரிவித்தார்

ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் இன்று புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்

இவர்களுக்கு ஆளுநர் திரு கல்யாண் சிங் பதவி பிரமாணம் செய்து வைத்தார்

மக்கிய பிரதேசத்தில் அமைச்சரவையை முதலமைச்சர் திரு கமல்நாத் விரிவுப்படுத்தியுள்ளார்

தமிழகத்தில் புதிதாக தொழிற்சாலைகளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் திரு

ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் மாநாடு தொழிலதிபர்களை ஈர்க்கும் வகையில் நடத்தப்பட வேண்டும் என கூறினார் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு இடம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வரத் துவங்கியுள்ளனர் புத்தாண்டுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே புதுவைக்கு வந்துள்ளனர் இதை அடுத்து கடற்கரை சாலை அரவிந்தர் ஆசிரமம் சுண்ணாம்பாறு படகு குழாம் ஆரோவில் ஊசுட்டேரி ஆகிய சுற்றுலா இடங்களில் அதிக அளவில் வெளி மாநிலத்தவரை காண முடிகிறது புதுவையின் வீதிகளும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பி வருவதால் நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது நகரச் சாலைகளில் வாகனங்கள் அதிக அளவில் நிறுத்தப்படுவதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகின்றனர் படகு குழாமின் வருமானம் தற்போது கணிசமாக உயர்ந்துள்ளது புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக புதுவையில் உள்ள ஓட்டல்கள் சொகுசு விடுதிகள் போன்றவை சிறப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றன அனைத்து ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது புத்தாண்டை வரவேற்க தேவாலயங்களும் சிறப்பு பிரார்த்தனைகளை நடத்த ஏற்பாடுகள் செய்துள்ளன ஏசுபிரான் பிறந்ததை குறிக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஏசு கிறிஸ்துவின் பிறந்த இடமான பெத்லகேமில் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் வாடிகனில் உள்ள புனித பீட்டர் தேவாலயத்தில் வழக்கமாக நடைபெறும் பிரார்த்தனைக் கூட்டத்தில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் உரை நிகழ்த்தினார் செழிப்பான நாட்டில் உள்ள மக்கள் எளிய வாழ்க்கை வாழ வேண்டும் என அவர் அப்போது கேட்டுக் கொண்டார் ஏசு கிறிஸ்து ஏழ்மையில் ஒரு மாட்டுக் கொட்டகையில் தான் பிறந்தார் என்பதை ஒவ்வொருவரும் நினைவில் கொண்டு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் உலகத்தில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள அதிகப்படியான வேறுபாட்டிற்கு போப்பாண்டவர் கண்டனம் தெரிவித்தார் இந்தியாவில் அனைத்து மாநிலங்களிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அதிகமாக வாழும் நாகாலாந்து கோவா கேரளா போன்ற மாநிலங்களில் இப்பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று நள்ளிரவில் இருந்தே பிரார்த்தனைகள் ரெயின்போ நகரில் உள்ள தேவாலயம் ஒன்றில் நடைபெற்றன

வைத்திலிங்கம் கலந்து கொண்டார் இருதய ஆண்டவர் பெசிலிக்கா கப்ஸ் பேராலயம் ஜென்மராகினி மாதா ஆலயம் வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம் உள்ளிட்ட தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இது இந்த ஆண்டின் பெட்ரோலுக்கான குறைந்த விலையாகும் டீசலின் விலையில் இன்று மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை என்றாலும் இன்றைய விலை தான் மார்ச் மாதத்திற்கு பிறகு மிக குறைந்த விலை தற்போது பெட்ரோல் டீசல் ஆகியவற்றின் விலையை அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்கள் தினந்தோறும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு நிகராள இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கின்றன

புதிய ரூபாய் நோட்டு கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாக இருக்கும்